திரு ராம்நாத் கோவிந்த் இன்று மாலை நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார்

வந்தடைந்தார் பிரதமா் திரு நரேந்திரமோடியுடன் பரஸ்பர உறவுகள் குறித்து அவா் பேச்சு நடத்துகிறாா்

ஐம்மு கஷ்மீர் ஜெய்ஷே முகமது பயங்கரவாதிகள் இருவரை தில்லி காவல்துறை கைது செய்துள்ளது

இனி விரிவான செய்திகள் குடியரசுத்தின விழா நாளை கொண்டாடப் படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்றுஇரவு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார்

நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்கள் மற்றும் துர்தர்ஷன் அலைவரிசைகளில் குடியரசுத் தலைவரின் உரை ஒலிபரப்பாகிறது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

மாற்றுத் திறனாளிகள் அறிந்துகொள்வதற்கு ஏதுவாக டி டி பாரதி தொலைக்காட்சியில் சைகை மொழி வாயிலாக குடியரசு தலைவர் உரை ஒளிபரப்பப்படவுள்ளது இதேபோல் நாளை குடியரசு தினத்தன்று புதுதில்லியில் நடைபெறும் அணிவகுப்பு குறித்த வர்ணனையும் டி டி நியூஸ் தொலைக்காட்சியில் சைகை மொழி மூலம் விளக்கப்பட உள்ளது மாற்றுத் திறனாளிகள் குடியரசு தின விழா கொண்டாடங்களில் ஈடுபடும் வகையில் இந்த நடவடிக்கையை தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது

விமாள நிலையத்தில் அவரை மத்திய வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி வரவேற்றார் பின்னர் பாரம்பரிய முறைப்படி குடியரசுத் தலைவர் முற்றத்தில் அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது

இதனை தொடர்ந்து இரு நாடுகளிடையே பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின்றன இந்தியா தென்னாப்பிரிக்கா தொழில் கூட்டத்திலும் இருநாட்டு தலைவர்களும் உரையாற்றுகின்றனர் உலக விவகாரங்களுக்கான இந்திய கவுன்சில் ஏற்பாடு செய்துள்ள கூட்டத்தில் காந்தி மண்டேலா சுதந்திரப் போராட்டம் குறித்து உரையாற்றுகிறார் மாலையில் அவருக்கு குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தமது மாளிகையில் விருந்தளிக்கிறார் கடல்சார் பாதுகாப்பு தீவிரவாத எதிர்ப்பு மற்றும் மருத்துவ சேவை உள்ளிட்ட துறைகளில் தொடர்ந்து இருதப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவ என இந்தியா மாலத்தீவு நாடுகள் ஒப்புக்கொண்டுள்ளன பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா கீதாராமனை மாலத்தீவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி மரியா அகமது டிடி புதுதில்லியில் நேற்று சந்தித்து பேசினார் மாலத்தீவில் பாதுகாப்பு துறையை மேம்படுத்துவதற்கு இந்தியா உதவ விரும்புவதாக அப்போது திருமதி நிர்மலா சீதாராமன் விருப்பம் தெரிவித்தாா் இந்த கூட்டத்தின்போது ராணுவ மற்றும் விமாளப் படை தளபதிகள் உடனிருந்தனர் கடற்படை துணை தளபதியும் இக்கூட்டத்தில் பங்கேற்றார்

குருகிராமில் உள்ள இந்திய கடல்சார் ஆய்வு எமயம் சிம்லாவில் உள்ள ரானு பயிற்சி மையம் உள்ளிட்ட இடங்களையும் திருமதி மரியா அகமது டிடி பார்வையிடுகிறாா் இருநாடுகளுக்கிடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்பாக நேற்று நடைபெற்ற பேச்சவார்த்தை இன்றும் தொடர்கிறது இந்தப் பேச்சுவார்த்தையில் இந்தியக் குழுவுக்கு பாதுகாப்புத் துறைச் செயலாளர் திரு சுஞ்சுப் மித்ராவும் மாலத்தீவு ரானுவத் தலைவர் மேஜர் ஜென்ரல் அப்துல்லா ஷமாலும் தலைமை வகிக்கிறார்கள் வழக்கு முடிவடையாமல் பல ஆண்டுகளாக சிறையில் இருக்கும் விசாரணை கைதிகளை விடுதலை செய்ய மாநிலங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் இதனை ஏற்று ஏற்கனவே பல்வேறு மாநிலங்களில் விசாரணை கைதிகள் விடுவிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் நாடு முழுவதும் உள்ள சிறைகளில் நான்கு வட்சத்திற்கும் அதிகமான விசாரணை கைதிகள் வழக்கு முடியாத நிலையில் சிறையில் உள்ளனர் என்று அவர் கூறினர் லக்னோவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய திரு ராஜ்நாத்சிங் சட்டத்துறையின் நடைமுறையை வேகப்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக குறிப்பிட்டார் ஜம்மு கஷ்மீர் ஜெய்ஷே முகமது அமைப்பைச் சேர்ந்த இரண்டு பயங்கரவாதிகளை தில்லி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் குடியரசுத் தினத்தன்று புதுதில்லியில் அதிரடி தாக்குதல் நடத்த இவர்கள் திட்டமிட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட ஒருவரிடமிருந்து இது தொடர்பான ஆவணங்களும் பொருட்களும் கைப்பற்றப்பட்டதாக தில்லி தனிப் பிரிவு துணை ஆணையர் திரு பிரமோத் சிங் குஷ்வாகா தெரிவித்தார் ஜம்மு கஷ்மீரில் அண்மையில் பல இடங்களில் கையெறிகுண்டு வீசப்பட்டதற்கு இவர் மூளையாக செயல்பட்டவர் என்றும் அவர் கூறினார்

இந்த முயற்சி மகத்தானது என்று இஸ்ரோ தலைவர் டாக்டர் சிவன் செய்தியாளரிடம் கூறினார்

மற்றொரு செயற்கைக் கோளான கலாம் சாட் குடியரசு தினத்தில் நாட்டுக்கு வழங்கப்பட்ட பரிசு என்றும் அவர் தெரிவித்தார் இஸ்ரோ விஞ்ஞானிகளின் இந்த வெற்றிகரமான நடவடிக்கையை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார் ஈர்ப்பு விசையே இல்லாத விண்வெளியில் நான்காவது கட்ட ராக்கெட்டிலிருந்து செயற்கைக்கோளை அனுப்பியிருப்பது முதன்முறை என்றும் பிரதமர் டிவிட்டரில் கூறியிருக்கிறார் ஒன்பதாவது தேசிய வாக்காளர் தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது தேர்தல்களில் மக்கள் தவறாமல் வாக்களிப்பதை ஊக்குவிக்குவிட்பதே இதன் நோக்கமாகும் தேர்தல்களில் சிறப்பாக செயலாற்றிய அதிகாரிகளுக்கு தேசிய விருதுகள் வழங்கப்படுகின்றன புதுதில்லியில் தேர்தல் ஆணையம் நடத்தும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கலந்து கொண்டு இந்த விருதுகளை வழங்குகிறார் பங்களாதேஷ் பூட்டான் கஜஸ்தான் மாலத்தீவுகள் ரஷ்யா இவங்கை ஆகிய நாடுகளிலிருந்தும் தலைமை தேர்தல் ஆணையர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தேசிய வாக்காளர் தினம் இன்று கடைபிடிக்கப் படுவதையொட்டி தமிழகத்திலும் மாநில மாவட்ட மற்றும் வாக்குச்சாவடி அளவிலான கொண்டாட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன சென்னையில் நடைபெற்ற மாநில அளவிவான விழாவில் தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்ய பிரத சாஹூ பங்கேற்று தேசிய வாக்காளர் தின உறுதிமொழியை செய்து வைத்தார் எந்த ஒரு வாக்களரும் விடுபட்டுவிடக் கூடாது என்பதே இந்த ஆண்டு வாக்காளர் தினத்தின் மையக்கருத்தாகும் முன்னாள் ஹியானா முதலமைச்சர் திரு புபீந்தர்சிய் ஹூடா வீடு உட்பட தில்லியில் பல குடியிருப்புகளில் சிபிஐ இன்று திடர் சோதனை நடத்தி வருகிறது

ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கர்நாடக இசைக்கலைஞர்கள் தியாகராஜின் பஞ்சரத்தன கீர்த்தனைகளை பாடி அவருக்கு இசை அஞ்சவி செலுத்தி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்தோனேஷியாவின் கல்வேஸி தீவில் மழை

இப்பகுதியின் தலைநகரான மக்காசரில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் அப்புறப்படுத்தப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் ஆஸ்திரேலிய ஓப்பள் டென்னிஸ் போட்டியில் இன்று நடைபெறும் ஆடவர் ஒற்றையர் இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் உலகின் முதல் நிலை வீரரான நோவாக் ஜோகோவிச் பிரஞ்ச் வீரர் லுக்காஸை எதிர்கொள்கிறார் நேற்று நடைபெற்ற முதவாவது அரையிறுதி ஆட்டத்தில் ஸ்பெயிளின் ரபேல் நடால் கிரேக்க வீரர் ஸ்டேபோனசை நேர் செட்களில் தோற்கடித்து இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறினார் நாளை நடைபெற உள்ள மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் செக் குடியரசின் பெட்ரா கேவிடேவா ஐப்பானின் நவாமி ஒசாகாவை எதிர்த்து ஆடுகிறாா்

பிற்பகல் ஒரு மணி வரை இந்த வாக்குப்பதிவு நடைபெறும் தலைநகர் ஹைதராபாத் தவிர அனைத்து மாவட்டங்களிலும் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது